ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே

வடலூர் தைப்பூசத் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது

தைப்பூச ஜோதி தரிசனம் நாளை நடைபெறும்

அதேபோல் மக்களவைத் தலைவர் திரு

இருஅவை அலுவல்களும் சுமூகமாக நடைபெற அரசியல் கட்சிகளின் ஆதரவைக் கோரி இக்கூட்டம் நடத்தப்படுகிறது

ராம்நாத்கோவிந்த் உரை நிகழ்த்துகிறார்

முதலமைச்சர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தை இன்று திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசியஅவர் தமிழகத்தில் அஇஅதிமுக அரசு மக்களின் நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பணியாற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பார் திரு

பன்னீர் செல்வம் அமைச்சர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இந்நிலையில் கோவிட் தடுப்பூசி தொடர்பான வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அதன் உண்மை நிலவரங்களையும் சரியான தகவல்களையும் எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் வலியுறுத்தினார் உலக சுகாதார நிறுவனத்தின் உயர்மட்டகுழு கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய அவர் உலக அளவிலான பிரச்சனைகளுக்கு மத்தியில் கோவிட் தடுப்பூசியில் பெரிய முன்னேற்றம் கண்டிருப்பது உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறினார் இதனிடையே சவுதி அரேபியாவில் இன்றுமாலை நடைபெறும் எதிர்கால முதலீட்டு செயல்பாட்டு அமைப்பு சார்பிலான தேசங்களின் நலன் மாநாட்டில் காணொலி மூலம் பங்கேற்பதை தாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

இந்த பயிற்சி குறித்து திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர்

நாமக்கல் ஆட்சித்தலைவர் நாமக்கல் மாவட்ட அரசு துறைகளில் சிறந்த முறையில் பணியாற்றிய அரசு அலுவலர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு ஆட்சித்தலைவர் திரு மெகராஜ் இன்று பரிசுகளை வழங்கினார் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் சிறந்த சேவையாற்றிய அரசு தலைமை மருத்துவமனைக்கும் தனியார் மருத்துவமனைக்கும் சான்றிதழ்களையும் அவர் வழங்கினார்

இதில் புதிய வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கமளிக்கப்பட உள்ளது

அரியலூர் அரியலூர் மாவட்டம் இலிங்க தடிமேடில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றிபெற்றவர்களுக்கு அட்சித்தலைவர் திருமதி ரத்னா இன்று பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசியஅவர் பெண் குழந்தைகளை பாதுகாத்து கல்வி கற்பிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான ஜோதி தரிசன விழா நாளைகாலை நடைபெற இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வழக்கமாக அக்டோபர் மாதம் தொடங்கும பனிக்காலம் தொடர்மழைக் காரணமாக இந்த ஆண்டு தாமதமாக தொடங்கி உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கோவில் றீரங்கம் அருள்மிகு அரங்கநாத கவாமி திருக்கோவில் தை தேரோட்டம் இன்று வெகுவிமரிசையாக நடைபெற்றது நம்பெருமாள் உபய நாச்சியார்களுடன் திருத்தேரில் எழுந்தருளி வீதிஉலா வந்தடைந்தார்

ஏற்கனவே ஸ்டோக்ஸ் ஜோ

இந்திய அணியில் துணை கேப்டன் அஜிங்கே ரஹானே மற்றும் ரோஹித் ஷர்மா ஷர்துல் தாகூர் உள்ளிட்டோர் நேற்று வந்த நிலையில் விராட்கோலி உள்ளிட்ட வீரர்கள் இன்று சென்னை வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது

சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐ